நரேந்திரமோடி படகு இன்று காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார்

தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

குஜராத் மாநிலம் ஹஜீரா கோகா இடையிலான ரோ பாக்ஸ் படகு சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் நீர்வழிப் பாதைகளை பொருளாதார வளர்ச்சியுடன் ஒருங்கிணைக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுள்ள இப்புதிய சேவை குஜராத் மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான போக்குவரத்து வசதியாக அமையும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் இத்திட்டத்தினால் தெற்கு குஜராத் மற்றும் சவுராஷ்ட்ரா பகுதி மக்களின் நீண்ட கால கனவு நிறைவேறி இருப்பதாகவும் நீண்ட கால காத்திருப்பு முடிவிற்கு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கஜராத் மாநிலத்தின் கடற்கரை பகுதிகள் தற்போது செழிப்பின் தலைவாசலில் இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்

பயணிகள் வாகனங்கள் மற்றும் சரக்குகளை ஒரே சமயத்தில் ஏற்றிச் செல்லும் திறன்படைத்த புதிய ரோ பாக்ஸ் மூன்றடுக்கு படகு சேவையால் பயன் பெறும் மக்களுடன் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது கலந்துரையாடினார் கஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி மத்திய கப்பல் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் மெய்நிகர் முறையில் இதில் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து செலவை குறைக்கும் வகையில் நாட்டில் சாலை ரயில் விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்து வசதிகள் ஒருங்கிணைக்கப் படுவதாகவும் குறிப்பாக நீர்வழிப் போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து செலவை குறைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பணமதிப்பு நீக்கம் கருப்பு பணத்தை குறைக்கவும் வரிவிதிமுறைகள் பரவலாக ஏற்கப்படுவதை உறுதிப் படுத்தவும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கவும் உதவி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இவ்விளைவுகளால் தேசிய வளர்ச்சிக்கு பெருமளவு நன்மை கிடைத்திருப்பதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மூத்த பிஜேபி தலைவர் திரு

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தலைவர் திரு

பி நட்டா ஆகியோரும் உடன் இருந்தனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

ஜோ பைடன் அமெரிக்க துணை அதிபராக இருந்த போது இந்தியா அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்களித்தவர் என்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதில் திரு பைடனுடன் இணைந்து செயல்பட தாம் ஆவல் கொண்டுள்ளதாகவும் வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார் புதிய வரலாறு படைக்கும் வகையிலான திருமதி கமலா ஹாரிசின் வெற்றி அவரது சித்திகளுக்கு மட்டுமின்றி இந்தியா அமெரிக்கர்கள் அனைவருக்கும் மட்டற்ற பெருமை அளிப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திருமதி கமலா ஹாரிசின் ஆதரவு மற்றும் தலைமையில் இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் வலுவடையும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாளை வாரணாசியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது பல்வேறு திட்டப் பயனாளிகளுடன் கலந்துரையாடலும் நடத்த இருக்கிறார்

அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டார்

கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் புதுச்சேரி கடந்த ஒரு மாதமாக திறம்பட்ட முறையில் செயல்பட்டு வந்துள்ள போதிலும் தீபாவளி பண்டிகை காலம் இதில் முக்கியமானது என்பதால் மக்கள் பண்டிகை காலத்தில் கொரோனா குறித்து கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார்

முதலமைச்சர் திரு

சிவக்கொழுந்து சட்டப்பேரவை செயலர் திரு முனுசாமி ஆகியோர் சேதங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பேரிடர் காலங்களில் நீச்சல் தெரிந்தவர்கள் நீச்சல் தெரியாதவர்களை எப்படி காப்பாற்றலாம் என்பது பற்றிய முதலுதவி ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காரைக்காலில் அம்மையார் ஆலயம் அருகே உள்ள குளத்தில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் சத்தியசாய் சேவா நிறுவனங்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொது மக்களும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முன்களப் பணியாளர்களும் பார்த்து பயன் பெற்றனர்

பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது